மருத்துவ முகக்கவசம் கிருமிநாசினி ஆகியவை தங்குதடையின்றி கிடைக்கும் வகையில்

விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக பிரித்தெடுத்துள்ளனர் நாமக்கல் அருகே இன்று நேர்ந்த சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மருத்துவத் துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக உள்ளது என்றார்

கோடைக்காலத்திலே அந்த நீரைப் பயன்படுத்த முடியும் நிலத்தடி நீர் உயரும் வேளாண் பெருமக்குளத்துத் தேவையான நீர் கிடைக்கும் குடிப்பதற்குத் தேவையான நீர் கிடைக்கும்

தேவையான மருத்துவ உபரகரணங்களை வாங்குவதற்கான செலவுகளும் மாநில பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

சுகாதார தேவையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு இவை தாராளமாகக் கிடைப்பதற்கும் பதுக்கலைத் தடுப்பதற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை சுட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முகக்கவசம் கைகளை சுத்தப்படுத்துவதற்கான பொருட்கள் கையுறைகள் அறுவை சிகிச்சைக்கான பொருட்கள் உள்ளிட்டவை தங்கு தடையின்றி நியாயமான விலையில் கிடைப்பதற்கும் இது வகை செய்கிறது இந்தப் பொருட்களின் உற்பத்தி விநியோகம் விலைக்கட்டுப்பாடு ஆகியவற்றை மேற்கொள்வதற்கும் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையை தடுப்பதற்கும் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது முகக்கவசும் மற்றும் கிருமிநாசினி கையுறைகள் போன்றவற்றில் தரக்கட்டுப்பாட்டை உறுதி செய்யவும் மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்பல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இதன் மூலம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட ஐந்தாவது நாடு என்ற அங்கீகாரத்தை இந்தியா பெற்றுள்ளது சீனா அமெரிக்கா தாய்லாந்து ஜப்பானை அடுத்து இந்திய விஞ்ஞானிகள் இதனை செயல்படுத்தியுள்ளனர்

நாமக்கல் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர்

கூடங்குளம் அனுமின் நிலையத்தின் இரண்டாவது அனு உலையின் மின் உற்பத்தி இன்று காலை முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது

சிறப்பாக பயிற்சி முடித்த ஐந்து வீரர்களுக்கு பிரிகேடியர் ராஜேஷ்வர் சிங் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் இந்தப் பயிற்சி முடித்த ராணுவ வீரர்கள் நாட்டின் எல்லைப் பகுதியில் பணிபுரிய அனுப்ப்படுவார்கள் கரும்பு மற்றும் நெற்பயிருக்கு கூட்டுறவு வங்கிகள்

மத்திய மாநில அரசுகள் இதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் கலால் வரி உயர்வால் பொருள் போக்குவரத்துக் கட்டணம் உயர்வதாகவும் இது பொது மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வுக்கும் வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவா் தனியாா் பங்களிப்புடன் இதனை செயல்படுத்தலாம் என்றும் யோசனை தெரிவித்துள்ளார் மாவட்டச்செய்திகள் நாகை மாவட்டம் கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியது

மதுரை மாநகராட்சியில் சீர்மிகு நகரம் திட்டத்தின்கீழ் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை ஆணையாளர் திரு விசாகன் இன்று ஆய்வு செய்தார் சேலம் மாவட்டத்தில் உயிரியல் பூங்காவை கற்றுவாப் பயணிகள் கற்றிப் பார்ப்பதற்கு புதிய பேட்டரி கார்களை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கிவைத்தார் தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ஆறு மீனவர்களின் படகில் ஒட்டை விழுந்ததால் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர் இவர்களை மற்றொரு படகில் வந்தவர்கள் மீட்டனர் ஒமன் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சரத்கமல் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் மானவ் தாக்கர் மற்றும் மனுஷ் ஷா இணைகள் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளன

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான எஞ்சிய இரண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது